குறித்த வழக்கில் மேலும் ஒரு அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துளளது

முறைகள் மாற்றியமைக்கப்படவேண்டும் என்று குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

பெங்களுரு அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்து தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு குறித்த வழக்கில் மேலும் ஒரு அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இன்று அவரது தரப்பில் தூக்கல் செய்யப்பட்ட பிரமாணப் பத்திரத்தை ஆய்வு செய்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான பெஞ்ச் தவறாக குறிப்பிட்டு பேசியதை ஒரிடத்தில் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் மற்றொரு இடத்தில் நீதிமன்ற அவமதிப்பை மறுக்கும் வகையில் கூறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தமது குடியுரிமை குறித்து வெளிப்படையாக விளக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த அக்கட்சியின் செய்தி தொடர்பாக திரு சும்பித் பத்ரா தங்களது கோரிக்கையில் எவ்வித அரசியலும் இல்லை என்றார் இதனிடையே பிஜேபி கோரிக்கை தொடர்பாக கருத்து தெரிவித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா உள்துறை அளமச்சகம் திரு ராகுல் காந்திக்கு அளித்துள்ள நோட்டீஸ் தேவையற்றது என்றும் அவர் இந்தியாவில் பிறந்தவர் என்பதை அனைவரும் அறிவார்கள் என்றும் குறிப்பிட்டார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறி பேசியதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அக்கட்சியின் தலைவர் திரு அமீத் ஷா ஆகியோர் மீது கூறப்பட்டுள்ள புகார் தொடர்பாக பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்தை உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பான மனுவை விசாித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு புகார்கள் மீது உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க தேர்தல் ஆணையத்திற்கு எவ்வித தடையும் இல்லை என கூறியது இவ்வழக்கின் விசாரணையை வரும் வியாழக்கிழமைக்கு உச்சநீதிமன்றம் ஒத்தி வைத்தது முன்னதாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தவேண்டும் என்று கோரி அசாம் மாநிலம் சில்சார் மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர் செல்வி சுஷ்மிதா தேவ் அவசர வழக்கை தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது மக்களவைத் தேர்தலுக்கான அடுத்தக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரங்கள் விறுவிறுப்படைந்துள்ளன முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள பல்வேறு பகுதிகளில் பேரணிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் கலந்துகொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தமைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி உத்தரப்பிரதேசம் மற்றும் பீஹாரில நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் கலந்துகொண்டு உரையாற்றினார் உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் பகுஜன் சுமாஜ் மற்றும் சமாஜ்வாதிக்கட்சிகளின் ஆட்சி காலத்தின்போது மாநிலத்தின் வளர்ச்சிக்காக எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறினார் பரீச்சில் நடைபெற்ற மற்றொரு கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நாட்டின் வளர்ச்சிக்கு வலுமையான அரசு தேவை என்றும் பிஜேபியால் மட்டுமே அதனை கொடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் கண்ணியமாள வாழ்க்கையை உறுதிபடுத்துவதே பிஜேபியின் குறிக்கோள் என்று அவர் கூறினார்

பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்கவும் ஊழல் செய்வோரை சிறையில் அடைக்கவும் தேவையான உறுதவியான நடவடிக்கைகளை தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநிலம் தவுசாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா தீவிரவாதிகளுக்கு எதிராக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமயிலான மத்தியஅரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார் மத்தியப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தனது தேர்தல் பிரச்சாரத்தை இன்று மேற்கொண்டார்

ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்றும் அவர் கூறினார்

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் அறிவுத்திறன் மற்றும் புத்தாக்கத்தின் மையமாக இந்தியா மாறுவதற்கான தருணம் இது என்று கூறினார் புதிய எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்கும் வகையில் பாடத்திட்டங்கள் உருவாக்கப்படவேண்டும் என்று தெரிவித்தார் கல்விநிறுவனங்கள் மாணவர்களின் அறிவுத்திறனை வளர்ப்பதில் முழு கவனம் செலுத்தவேண்டும் என்று தனியார் கல்விநிறுவனங்கள் திறன்மேம்பாட்டு மையங்களாக செயல்படவேண்டும் என்றும் கூறினார் சாரதா நிதிநிறுவன முறைகேடு தொடர்பான வழக்கில் கொல்கத்தா காவல்துறை முன்னாள் ஆணையர் திரு ராஜீவ் குமாரை விசாரிப்பதற்கு தேவையான ஆதாரங்களை நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்குமாறு சிபிஐ க்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான வழக்கில் சிறப்பு விசாரணைக்குழுவில் இடம்பெற்றிருந்த திரு ராஜீவ்குமாரை காவலில் எடுத்து விசாரிக்கக் கோரி சிபிஐ தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு

இதனையடுத்து

ஃபோனி புயலை சமாளிக்க தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக இந்திய கடற்படையின் கிழக்கு பிராந்திய அலுவலகம் தெரிவித்துள்ளது சென்னையில் உள்ள இந்திய கடற்படை படகுகள் பாதிப்பு ஏற்படும் பகுதியில் உள்ள மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை அளிக்கவும் மக்களை பாதுகாப்பாள இடங்களுக்கு கொண்டு செல்லவும் மருத்துவப் பொருட்கள் அனைத்து நிவாரணப் பொருட்களையும் எடுத்துச் செல்ல தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து படகுகளிலும் கூடுதல் ஒட்டுநர்கள் மருத்துவர்கள் மிதவை படகுகள் உணவு தங்குமிட வசதி துணிகள் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன வான்வழியாகவும் நிவாரணப் பொருட்களை விநியோகிக்க அரக்கோணத்தில் உள்ள ஐஎன்எஸ் ராஜாளி விசாகப்பட்டினத்தில் உள்ள ஐஎன்எஸ் வேகா ஆகிய கடற்படை விமான நிலையங்களில் விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன ஃபோனி புயல் காரணமாக வங்காள விரிகுடாவில் ஏற்படும் மாற்றங்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கடற்படை அதிகாரிகள் மாநில அரசுகளின் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் இன்று வெளியான செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அனுமதி வழங்கியுள்ளது

புயல் பாதிக்கக் கூடிய பகுதிகளை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நான்கு மாநிலங்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசின் அன்றாட நடவடிக்கைகளில் தலையிட துணைநிலை ஆளுநருக்கு உரிமையில்லை என்று அறிவுறுத்தமாறு கோரி காங்கிரஸ் கட்சியின் புதங்கேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு பெங்களுருவில் தொடங்குகிறது

இத்தொடர்பாக அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் சர்வதேச அளிவில் நடைபெறும் போட்டிகளில் மேலும் பல பதக்கங்களை பெற்று நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கவேண்டும் என்று கூறியுள்ளனர் நியூசிலாந்து ஒபன் பேட்மின்டன் போட்டி இன்று ஆக்லாந்தில் தொடங்கியது